இன்று ஆலோசனை நடத்தியது

உயிரி எரிபொருளால் இயக்கப்படும் தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த முதல் விமானம் தில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தரையிறங்கியது

தமிழ்நாட்டில் இருசக்கர வாகன ஒட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் கட்டாயம் தலைகவசம் அணிய வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது

தங்கப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார்

கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்குப் பதிலாக வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டுவருவது சியானதல்ல என்றும் இதனால் கள்ள ஒட்டுப் போடுவது அதிகரிக்கும் என்று சில கட்சிகள் தெரிவித்ததாகக் கூறினார் தேர்தலை நேர்மையாக நடத்துவது குறித்து பல்வேறு கட்சிகளும் தெரிவித்துள்ள கருத்துக்களை பரிசீலித்து ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார் நாட்டில் சட்டம் மற்றும் நீதித்துறையின் செயல்பாடுகளை வேகப்படுத்துவது குறித்து சட்டம் மற்றும் நீதித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பொதுமக்களின் ஆலோசனைகளை கோரியுள்ளது இதுதொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்தக் குழுவின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு பிபேந்திர யாதவ் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை அனுப்பலாம் என்று தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் தங்கள் ஆலோசனைகளை ஏ கே சகோ கூடுதல் இயக்குநர் மாநிங்களவை செயலகம் நாடாளுமன்ற வளாகம் புதுதில்லி என்ற முகவரிக்கோ அல்லது இணையதளம் வாயிலாகவோ அனுப்பலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு அபிஷேக் மனு சிங்வி தேர்தல் நடைமுறையை பாதுகாக்கவே மின்னனு வாக்குப் பதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் உரிய வெளிப்படைத்தன்மையுடன் இந்த இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்

அரசியல் பிரதிநிதித்துவத்தில் மாற்றம் கொண்டு வரும் வகையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

சேவைத்துறையில் இரண்டு புள்ளி நான்கு பில்லியன் டாலர்களும் வர்த்தகத்தில் ஒன்று புள்ளி ஆறு இரண்டு பில்லியன் டாலர்களும் தொலைத் தொடர்பில் சுமார் இரண்டு பில்லியன் டாலர்களும் முதலீடு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக கடந்த காலாண்டில் சிங்கப்பூரில் இருந்து ஆறு புள்ளி ஐந்து இரண்டு பில்லியன் டாலர் அந்நிய முதலீடு கிடைக்கப் பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த வழக்கில் குற்றம்சாட்டப்பட்ட மேலும் மூன்று பேரை நீதிமன்றம் விடுவித்துள்ளது

அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் இதுதொடர்பாக தொடங்கப்பட்ட போலி இணையதளங்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார்

தலைக்கவசம் அணியாமல் செல்பவர்கள் மீது மோட்டார் வாகன சட்டத்தின் படி அபராதம் வசூலிக்கப்படும் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சோதனை அடிப்படையில் டேராடூனிலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் தில்லியில் இறங்கியபோது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அசைச்சர் திரு நிதின் கட்கரி பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு உள்ளிட்டோர் வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு நிதின்கட்கரி கப்பல் துறையில் மெத்தனால் எரிபொருளை பயன்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகக் கூறினார் உயிரி எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தையும் பெருக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார்

கம்பெனிகள் துறையில் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஏற்கனவே இருந்த சட்டத்தில் இதுதொடர்பாக திருத்தங்களை மேற்கொள்ளவும் கடந்த மாதம் மத்திய அரசு இந்தக் குழுவை அமைத்தது கம்பெனிகள் துறையில் மிகப்பெரிய குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தற்போதுள்ள தண்டனைகள் தொடர வேண்டும் என்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட மற்ற சாதாரண குற்றங்களுக்கு புதிய நடவடிக்கைகளை வல்லுநர் குழு பரிந்துரைத்துள்ளது இத்தகைய குற்றங்களுக்கு சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்கவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது

வங்கிகளின் செயல்பாடுகளால் இந்தியாவில் வளர்ச்சி அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இன்று நடைபெற்ற வருடாந்திர வங்கிகள் கூட்டமைப்பின் பொதுக்குழுக் கூட்டத்தில் புதுதில்லியில் இருந்து காணொலிக் காட்சி வாயிலாக அமைச்சர் உரையாற்றினார் தனிமனிதர்கள் பெருநிறுவனங்கள் ஆகியவற்றிற்கு உதவுவதுடன் வங்கிகள் தேசிய கட்டமைப்பிலும் பங்களிப்பை வழங்குவதாக அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் பொருளாதார ஈடுபாட்டின் வேகம் அதிகரித்து வருவதாகவும் மத்திய அரசின் வங்கிக் கணக்கு தொடங்கும் திட்டம் மற்றும் கடனுதவிக்கான திட்டம் ஆகியவை வங்கிகள் மூலமே செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் நாட்டில் வாங்கும் சக்தி அதிகரித்துக் கொண்டே வருவதாகவும் நுண்பொருளாதார செயல்பாடுகள் வளர்ச்சி பாதையில் பயணிப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சர்வதேச சூழலை கருத்தில் கொண்டு இந்தியப் பொருளாதாரத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார்

ஹனாயில் உள்ள இந்திய தூதரகத்தில் மகாத்மா காந்தியின் சிலையையும் அவர் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இந்தியா வியட்நாம் இடையே கலாச்சார மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதற்கு அங்கு வாழும் இந்திய மக்கள் அதிகம் பங்களிப்பை வழங்கியுள்ளதாக பாராட்டு தெரிவித்தார்

தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக கம்போடிய வெளியுறவு அமைச்சர் திரு ப்ராக் சோக்கோன் அந்நாட்டின் பிரதமர் திரு ஹுன்சென் நாடாளுமன்றத் தலைவர் சே சூம் ஆகியோரையும் சுஷ்மா ஸ்வராஜ் சந்தித்து பேசுகிறார் வியட்நாம் கம்போடியா நாடுகளுடன் பரஸ்பர சர்வதேச மண்டல பிரச்சனை குறித்து இந்தியா விவாதிக்க திருமதி சுஷ்மாவின் இந்த பயணம் உதவும்

அரசுக்கு எதிராக செயல்பட்டது கூட்டுசதி தேசத் துரோகம் உள்ளிட்ட பிரிவுகளின்கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கை விசாரித்து வந்த தில்லி நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட இருவரையும் இன்று இந்த விடுவித்தது

ஜகர்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் இந்தியாவுக்கு இன்று ஒரு தங்கம் மூன்று வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் கிடைத்துள்ளது

மகளிர் மூவாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் சுதாசிங் வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார்

பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரிவி சிந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார்

இதன்மூலம் இந்தியாவுக்கு தங்கப் பதக்கம் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது மற்றொரு அரை இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் வெண்கலப்பதக்கம் வென்றார் ஆடவர் குத்துச்சண்டை போட்டியில் விகாஷ் கிருஷன் பாகிஸ்தானின் தன்வீர் அகமதை தோற்கடித்து கால் இறுதிப்போட்டிக்குள் நுழைந்துள்ளார்

ஆடவர் ஹாக்கி அணி ஏற்கனவே அரை இறுதிப் போட்டிக்கு தகுதிபெற்றுள்ளது